நாடு முழுவதும் மனஉளைச்சலால் அவதிப்படுபவர்களுக்கு உதவும் கிரன் என்ற இலவச தொலைபேசி உதவி திட்டத்தை மத்திய சமுக நல அமைச்சர் திரு தவார்சந்த் கேலாட் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார்

ஒலியை விட ஆறு மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ராக்கெட் தொழில்நுட்பத்தை வடிவமைத்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுத் தெரிவித்துள்ளார்

ஐசிஐசிஐ வங்கியின் இயக்குநர் சந்தா கொச்சாரின் கணவர் தீபக் கொச்சாரை அமலாக்கத் துறை நேற்று கைது செய்தது

தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மாநில ஆளுநர்கள் பங்கேற்ற காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எழுத்தறியும் எண்ணறிவும் கற்றுத்தரப்படும் என்று குறிப்பிட்டார்

புதிய கல்விக் கொள்கை மூலம் ஜனநாயகப்பூர்வமான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்றும் அதற்கு அரசு சார்ந்த கல்விக் கூடங்கள் முக்கியத்துவம் அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் புதிய தொழில்நுட்பங்களை கல்வி முறையில் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்றும் இந்த புதிய கல்விக் கொள்கையை மாநிலங்களில் அறிமுகப்படுத்துவதற்கு காணொலி காட்சி வாயிலாக கருத்தரங்குகளை நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார் இந்த கருத்தரங்குகள் மூலம் பெறப்படும் ஆலோசனைகளை அனைவரும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டுமென்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார் மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களில் பல்கலைக்கழகங்களில் காலியாக துணைவேந்தா்கள் மற்றும் பேராசிரியர் பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டுமென்றும் அதன் மூலம் உயர்கல்வித்துறை மேலும் செழுமையடையும் என்றம் அவர் கூறினார் இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய பிரதமா் திரு நரேந்திரமோடி நாட்டில் உள்ள இளைஞா்கள் புதிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலும் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக கூறினார் மாணவர்கள் வெறும் பாடங்களை மட்டும் படிப்பவர்களாக மட்டுமல்லாமல் தீவிரமாக சிந்திக்கும் திறன் பெறுவதையும் இந்த புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார்

இந்த புதிய கல்விக் கொள்கையில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆகியோர் முனைப்புடன் இணைந்து செயல்படும்போது இந்த கல்விக் கொள்கை வெற்றியடையும் என்றும் அவர் தெரிவித்தார் கல்விக் கொள்கையின் மூலம் புதிய சா்வதேச கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் அமைவதற்கு வழிவகுக்கும் என்றும் அதில் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த மாணவா்களும் கல்வி பயில வாய்ப்பு கிடைக்கும் என்றம் பிரதமர் கூறினார்

புதிய தேசிய கல்விக் கொள்கை நாட்டில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என்றும் இதனை அனைவரும் திறந்த மனதுடன் ஏற்றுக் கொள்ள வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டாா் நாடு முழுவதும் மனஉளைச்சலால் அவதிப்படுபவர்களுக்கு உதவும் கிரன் என்ற இலவச தொலைபேசி உதவி திட்டத்தை மத்திய சமுக நல அமைச்சர் திரு தவார்சந்த் கேலாட் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார் மனநோயால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது கோவிட் தொற்று காலத்தில் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் நலனுக்காக அவசர உதவி தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு கேலாட் தெரிவித்தார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வடிவமைத்த அதிவேக வாகனம் வெற்றிகராமாக பரிசோதனை செய்யப்பட்டது ஒலியை விட ஆறு மடங்கு வேகமாக செல்லக்கூடிய இந்த வாகனத்தை வடிவமைத்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுத் தெரிவித்துள்ளார் உலகின் வெகு சில நாடுகளே இத்தகைய தொழில்நுட்பத்தை கையாளுவதாக அவர் கூறினார்

வாகன உற்பத்தி பாகங்கள் விமான போக்குவரத்து சுற்றுலா உள்ளிட்ட துறைகள் அதிகம் பாதிக்கப்பட்டதையடுத்து அந்தந்த துறைகளுக்கு ஏற்றாற் போல கடனுதவி வழங்க ரிசர்வ் வங்கி ஏற்பாடு செய்துள்ளது இதற்கான திட்டத்தை சென்ற நான்காம் தேதி கே வி காமத் குழு வங்கிக்கு பரிந்துரை செய்துள்ளது கோவிட் தொற்று காலங்களில் இந்திய வர்த்தக சபை அயராது உழைத்ததாக மத்திய இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இந்திய வர்த்தக சபையினருடன் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் கோவிட் தொற்று காலம் இந்தியாவுக்கு சவாலையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார் உள்ளுரில் உற்பத்தியாகும் பொருட்களை சர்வதேச அளவில் வர்த்தகம் செய்வதற்கான நடைமுறையை கடைபிடிப்பதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடர்ந்து பின்பற்றப்படும் என உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கிற்குதிரு அன்பழகன் நேற்று எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை ஏற்கனவே வெற்றிகரமாக பின்பற்றப்பட்டு வரும் நிலையில் எதிர்காலத்திலும் இதனை தொடர்ந்து பின்பற்ற மாநில அரசு முடிவு செய்துள்ளதாகக் கூறியுள்ளார் தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் தேர்வுகள் தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இதனை ஏற்றுக் கொள்ள இயலாது என்றும் இது மாணவர்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளாா் கல்லூரிகளுக்கு தன்னாட்சி வழங்கும் விவகாரத்தில் மாநிலத்தில் தற்போது பின்பற்றப்படும் முறையே தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு அன்பழகன் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்

பாண்டியராஜன் கூறியுள்ளார் திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர் பற்றாக்குறையைப் போக்கவும் மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகை விரைவில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் ஐசிஐசிஐ வங்கியின் இயக்குநர் சந்தா கொச்சாரின் கணவர் தீபக் கொச்சாரை அமலாக்கத் துறை நேற்று கைது செய்தது வீடியோகான் நிறுவனத்திற்கு கடன் வழங்குவதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது

உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் மாநிலங்களில் வெளியாகும் அரசு விளம்பரங்களுக்கான நெறிமுறைகளை அமைப்பதற்கு மூன்று உறுப்பினர் கொண்ட குழு அமைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே இந்த நடைமுறை கர்நாடா மிசோராம் கோவா மற்றும் நாகாசாந்தில் நடைமுறையில் உள்ளது சத்திஸ்கர் அரசு இதற்கான குழுவை அமைக்க ஒப்புதல் அளித்துள்ளது

செய்தி கொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யு டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்